நாராயணசாமி நாளை ஆய்வு மேற்கொள்கிறார் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் புதுவை அரசு மந்தமாக செயல்படுவதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழு தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

புதுச்சேரி கொரோனா புதுவை மாநிலத்தில் முதல் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட மாஹே பகுதிக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் நாளை செல்கின்றனர் இதை முதலமைச்சர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மாஹே பகுதியில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை முதலமைச்சரும் சுகாதார அமைச்சரும் மதிப்பீடு செய்கிறார்கள்

மாஹே பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் திரு வல்சராஜும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர்

அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் மற்றும் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பற்றி கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையே புதுவையில் உள்ள அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக் கழகங்கள் மூடப்படுவதாக புதுவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தெரிவித்துள்ளார் ஆனால் மருத்துவக் கல்லூரி செவிலியர் கல்லூரி பிசியோதெரபி கல்லூரி மற்றும் மருத்துவம் சார்ந்த மற்ற படிப்புகளை மேற்கொண்டுள்ள மாணவர்களுக்கு விடுமுறை கிடையாது என அவர் கூறியுள்ளார் இந்த மாணவர்கள் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார் தாவரவியல் பூங்கா பாரதி பூங்கா அருங்காட்சியகம்

கொரோனா புதுவை கொரோன வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பெங்களுர் புதுச்சேரி விமான சேவை ரத்துசெய்யப்பட்டுள்ளது

புதுச்சேரியில் பாண்லே பால் பாக்கெட்டுகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகம் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது நாராயணசாமி முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக அண்மையில் வெளியான உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஜனநாயகத்தில் மக்கள் அதிகாரம் தான் உயர்ந்தது ஆதலால் நியமிக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளக் கூடாது

கடலூர் கடலூர் மவாட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்காக கல்வி நிறுவனங்கள் பூங்காக்கள் திரையரங்குகள் மது பானக் கூடங்கள் மற்றும் சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளன

அன்புச் செல்வம் உத்தரவிட்டுள்ளார் அன்பழகன் புதுச்சேரி அரசு கொரோனா நோய் பரவல் மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் மந்தமாக செயல்படுவதாக சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவிலும் தேச அளவிலும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தை மெத்தனமாக கையாளுவதாக கூறினார் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக அடிக்கடி ஆலோசனைக் கூட்டங்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாகவும் நடைமுறையில் எந்த செயல்பாடுகளும் இல்லை என்று கூறிய அவர் சுகாதார பணியாளர்களுக்கு முக கவசங்கள் கூட வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கு அவசர கால நிலையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று கூட தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள அதேநேரத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் மதுபான பார்களை மூட அரசு தயங்குவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

தலைமைச் செயலர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சித் தலைவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் புதுச்சேரி அரசின் செயலற்ற தன்மை குறித்து மத்திய அரசுக்கும் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கும் அஇஅதிமுக சார்பில் நாளை புகார் கடிதம் அளிக்க போவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது

நட்டா கொரோனா வைரஸ் காரணமாக அடுத்த மாதம் வரை பாஜக எந்த இயக்கத்திலும் போராட்டத்திலும் பங்கேற்காது என அக்கட்சின் தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கட்சியின் மாநில கிளைகளுக்கும் இது குறித்து தேவையான உத்தரவு அனுப்ப பட்டுள்ளதாகவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாமக கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க விமானநிலையங்களில் மட்டுமின்றி உள்ளுரிலும் கொரோனா வைரஸ் அறிகுறிகளுடன் உள்ளவர்களுக்கு மருத்துவ சோதனை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் அதிகமாக வரும் அரசு அலுவலகங்கள் வாராந்திர சந்தைகள் ஆகியவற்றிற்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக் கொள்ளப்பட்டது

பயிற்சி முடித்த பின் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும்

சீனிவாசன் அறிவித்துள்ளார் திமுக சார்பில் போட்டியிட்ட திரு திருச்சி சிவா திரு

ஆர் இளங்கோ அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு தம்பிதுரை திரு

பி முனிசாமியும் தமிழ்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு

வாசனும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

அத்துமீறல் ஜம்மு காஷ்மீரில் எல்லை மாவட்டமான பூஞ்ச் சில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்த த்தை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர் சிறிய ஆயுதங்களுடன் அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்தனர் எனினும் விழிப்புடன் இருந்த இந்திய ராணுவத்தினர் அவர்களின் முயற்சியை முறியடித்தனர்

பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மீட்டெக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என தொலை தொடர்பு அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று மக்களவையில் தெரிவித்தார் விருப்ப ஓய்வில் சென்ற ஊழியர்களுக்கு தரப்பட வேண்டிய தொகைகள் தரப்படும் என அவர் கூறினார்

இரண்டு வாகன ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர்

விழுப்புர மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் சோதனைச் சாவடிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார்

நாராயணசாமி நாளை ஆய்வு மேற்கொள்கிறார் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் புதுவை அரசு மந்தமாக செயல்படுவதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழு தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்